இரு தரப்பு உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இரு நாடுகளும் திருப்திதெரிவித்துள்ளன

தொற்றைதடுப்பதற்குநாடுமுழுவதும் சுகாதாரகட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

சென்னையில் தனியார் மருத்துவமனையில் தொற்றுக்கு சிகிச்சைபெற்றுவந்ததிமுகசட்டமன்றஉறுப்பினர் ஜெ அன்பழகன் இன்றுகாலைஉயிரிழந்தார்

இனிவிரிவானசெய்திகள் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேபாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு உட்பட இருதரப்பு உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இரு நாடுகளும் திருப்திதெரிவித்துள்ளன

பிரதமர் திரு நரேந்திரமோடிநேற்றுபிலிப்பைன்ஸ் அதிபர் திரு

அப்போது பிலிப்பைன்ஸ் அதிபர் மருந்தப் பொருட்களைஅனுப்பியதற்காகஇந்தியாவுக்குநன்றிதெரிவித்துக் கொண்டார்

நரேந்திரமோடி கூறினார் இந்தியபசிபிக் பிராந்தியத்தில் பிலிப்பைன்ஸ் ஒருமுக்கியமானநாடாகதிகழவதாகவும் அவர் தெரிவித்தார் பிலிப்பைன்ஸ் தேசியதினகொண்டாட்டத்தைமுன்னிட்டு பிரதமர் அந்நாட்டிற்கும் அந்நாட்டுமக்களுக்கும்வாழ்த்துக்களைதெரிவித்துள்ளார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இந்தியமருத்துவஆராய்ச்சிக் நாள்தோறும் பரிசோதிக்கும் மாதிரிகளின் குழுமம் எண்ணிக்கையைஅதிகரித்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் கூறினார்

இந்தநிபுணர் குழுவினா்நோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்கானதொழில்நுட்பாீதியிலான அனுகுமுறைகளையும் ஆலோசனைகளையும் அந்தந்தமாநிலஅரசுகளுக்குவழங்குவார்கள் என்றுமத்தியககாதாரத்துறைஅமைச்சகம் கூறியுள்ளது பொதுசுகாதாரநிபுணர்கள் இரண்டுபேர் தொற்றுநோய் நிபுணர்கள் இந்தகுழுவில் மருத்துவபணியாள்கள் மத்திய அரசில் பணிபுரியும் மூத்த இணைச் செயல் அந்தஸ்திவான அதிகாரிஒருவர் இடம் பெற்றுள்ளனர் நோய்த்தொற்றுஅதிகமாகஉள்ளபகுதிகளில் நடவடிக்கைகளைமேற்கொள்வது தடுப்பு பாதிக்கப்பட்டநோயாளிகளுக்குசிறந்தசிகிச்சைஆகியவற்றுக்காகமாநிலசுகாதாரத்துறைக்கு இந்தகுழுவினர் உதவிசெய்வார்கள்

ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியர்களைசிறப்பு விமானங்களில் அழைத்துவரும் பணிதொடர்ந்துநடைபெற்றுவருகிறது

ஹர்தீப் சிங் பூரிகூறியுள்ளார் நியூயார்க் ஸ்டாக்ஹோம் அபுதாபி சிங்கப்பூர் தோஹா மஸ்கட் துபாய் கோவாலம்பூர் இஸ்தான்புல் ஆகியநகரங்களில் இருந்து இவர்கள் அழைத்துவரப்பட்டதாகடுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் இன்றுகாலைஉயிரிழந்தார்

இந்நிலையில் இன்றுகாலைஅவர் உயிரிழந்ததாகமருத்துவமனைஅறிவித்துள்ளது அன்பழகன் மறைவிற்குதமிழகஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு

பள்ளீர்செல்வம் திமுகதலைவர் திரு

புதுச்சேிமுதலமைச்ச் திரு நாராயணசாமி உட்படபல்வேறுகட்சித் தலைவர்கள் இரங்கல் ஸ்டாலின் தெரிவித்துள்ளனர்

அன்பழகன் இன்றுசிகிச்சைபலனளிக்காமல் உயிரிழந்தார் என்றசெய்திமிகுந்தவருத்தம் அளிப்பதாககூறியுள்ளார்

அன்பழகளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் திமுகநிகழ்ச்சிகள் அனைத்தும் அடுத்த மூன்றுதினங்களுக்குஒத்திவைக்கப்படுவதாகஅக்கட்சிஅறிவித்துள்ளது

ஜம்மு காஷ்மீர் யூனியன்பிரதேசத்தில் இன்றுகாலபாதுகாப்பு படையினருடன் நடைபெற்றமோதலில் தீவிரவாதிகள் மூன்றுபேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தெற்குகாஷ்மீரில் சோஃபியான் மாவட்டத்தில் சுகுஹென்தாமாகிராமத்தில் இந்தமோதல் நடைபெற்றது

அப்போதுபதங்கியிருந்ததீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரைநோக்கிதுப்பாக்கியால் சுட்டனர் பாதுகாப்பு படையினரின் பதில் தாக்குதலில் சுப்பவ இடத்திலேயே மூன்றதீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர் தொடர்ந்துஅந்தபகுதியில் மோதல் நீடிப்பதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன இந்தவாரத்தில் சோஃபியான் மாவட்டத்தில் நடைபெற்ற மூன்றாவதுமோதல் சும்பவம் இதுவாகும் முன்னதாகஹிஸ்புல் முஜாகிதீன் தீவிரவாதஅமைப்பைசேர்ந்த தீவிரவாதிகள் இரு வெவ்வேறுசம்பவங்களில் கொல்லப்பட்டனர்

அனில் கும்ளேதலைமையிலான குழு ஐந்து புதியவிதிமுறைகளைபரிந்துரைசெய்துள்ளது மைதானத்தில் நடுவர்களும் வீரர்களும் தனிமனித இடைவெளியைகடைப்பிடிக்கவேண்டும் நடுவரிடம் தொப்பிகண்ணாடி துண்டுஆகியவற்றைஅளிக்கக்கூடாது பந்தில் எச்சில் தடவிவீசுவதைதவிர்க்கவேண்டும்மீறிசெயல்பட்டால் எதிர்முனையில் ஆடும் வழங்கப்படும் வீரருக்குஐந்துரன் என்றும் மறுமுறையும் அதேதவறைசெய்தால் போட்டியிலிருந்துதடைவிதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது